இருதரப்பு மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது

பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டுள்ளது

குறைந்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது

ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் திரு

உலகளவிலும் மண்டல அளவிலும் உள்ள விவகாரங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் பேசப்படும் என்று வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் இத்தாலியும் வரவாற்றுப் பூர்வ நட்புறவு கொண்ட நாடுகளாகும் ஜனநாயக பாரம்பரியமிக்க நாடுகள் என்ற பெருமையும் சர்வதேச அனமதி விரும்பும் நாடுகள் என்ற சிறப்பு அம்சங்களும் இரு நாடுகளுக்கும் உண்டு ஐரோப்பிய யூளியன் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் இந்தியாவின் ஐந்தாவது வர்த்தக பங்காளராக இத்தாலி உள்ளது இரு நாடுகளுக்குமிடையிலான வர்த்தகத்தின் மதிப்பு ஒன்பது பில்லியன் டாவராகும்

ஆடை வடிவமைப்பு உள்கட்டமைப்பு எரிசக்தி இளிப்பு உற்பத்தி மற்றும் காப்பீடு போன்றவற்றில் முதலீடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் தொடர்ந்து இழுபநி நிலை நீடிக்கிறது

தேர்தலில் வெற்றிபெற அவருக்கு மேலும் ஆறு வாக்குகள் மட்டுமே தேவை

அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பதை தீர்மானிக்கும் ஐந்து மாகாணங்களில் தேர்தல் முடிவு வெளியாவதில் தொடர்ந்து இழுபறி நிலவுகிறது ஜார்ஜியா நெவாடா வடக்கு கரோலினா பென்சில்வேனியா அரிசோனா ஆகிய மாநிலங்களில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைவாக இருப்பதால் அங்கு யார் வெற்றி பெறுவார் என்பது கணிக்க முடியாத நிலையில் உள்ளது இந்நிலையில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பீஹார் சட்டப்பேரவைக்கான மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார்நிலையில் உள்ளன

நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணிவரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

பதிவான வாக்குகள் வரும் பத்தாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளும் அன்றைய தினமே வெளியிடப்படும் நீண்டகால முதலீடுகள் மூலம் அதிக வருவாய் ஈட்டுவதற்கு சிறந்த வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்குத் தலைமை வகித்து நேற்று அவர் பேசினார்

உற்பத்தித் திறளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேற்கொள்ளப்பட்ட தெரிவித்தார்

முதலீடு செய்ய முன்வரும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கான வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டுள்ளது

மத்திய கனதாரத்துறை உள்துறை மற்றும் கல்வித்துறை ஆகியவற்றின் அனுமதி பெற்று வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி வாரத்தில் ஆறு நாட்கள் கல்லூரிகளை நடத்தலாம் என்றும் சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்புகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்து தேவைக்கேற்ப பணி நேரத்தை அதிகரித்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்தியா கச்சா எண்ணெய் கூட்டமைப்பு நாடுகள் இடையேயான ஆவோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் காணோலி காட்சி வாயிலாக கலந்துகொண்டு உரையாற்றிய அமைச்சர் நாட்டை உற்பத்தி துறை முனையமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

சர்வதேச தேவைகளுக்கு ஏற்ப அனைத்து நாடுகளுக்கும் உகந்த விலையில் நீண்டகால அடிப்படையில் இந்த நாடுகள் கச்சா எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தோனேஷியா இடையே நிலக்கரி சுரங்கத்துறையில் இந்தியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஐந்தாவது கூட்டு செயல் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் சுரங்கத்துறை கூடுதல் செயலாளர் திரு வினோத் குமார் திவாரி கலந்து கொண்டு சுயசார்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் நிலக்கரித்துறையில் தன்னிறைவு அடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் எம் எம் நரவானேவுக்கு நேபாள ராணுவத்தின் கவுரவ தளபதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டின் அதிபர் பித்யாதேவி பண்டாரி இந்த கவுரவத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர் தொடர்ந்து அதிபருடன் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் நரவானே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் கிடைத்த தகவலின்பேரில் பாதுகாப்பு படையினர் நேற்று இரவு அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் பதங்கியிருந்த இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ஒருவர் பலியானதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் தொடர்ந்து அங்கு தேடுதல் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளது

அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறைவு என்று கூறினார்

முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து தேயிலை தோட்ட விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலனமச்சர் தேயிலை தோட்ட யூரியா உரங்கள் தட்டுபாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்

குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப் பகுதிகளில் கனமனழ பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது